சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார்

முன்களப் பணியாளர்களுக்கு இதுவரை வழங்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய மீன்வளத்துறை அமைச்சா் திரு

மாவட்டம் குந்துக்கல்லில் உள்ள மீன்பிடி இறங்குதளத்தின் செயல்பாடுகள் குறித்து இன்று ஆய்வு மேற்கொண்டார்

அரசு திகழ்வதாக அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்ருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளாா்

இதனையொட்டி குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள செய்தியில் நாட்டின் சுதந்திரத்திற்காக அவர் ஆற்றிய பங்கு மகத்தானது என்று குறிப்பிட்டுள்ளார் நேதாஜியின் தேசபக்தியும் தியாகமும் நமக்கு எப்போதும் உந்து சக்தியாக இருக்கும் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் சிறந்த சுதந்திர போராட்ட வீரரான நேதாஜியின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் நாடு எப்போதும் நினைவில் வைத்திருக்கும் என்று கூறியுள்ளார் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் மக்களைவத் தலைவர் திரு ஓம் பிர்லா பாதுகாப்பு அமைச்சா் திரு ராஜ்நாத் சிங் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவைத்குழுத்தலைவர் திரு குலாம்நபி ஆசாத் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலர் நேதாஜியின் திருவுருவப்படத்திற்கு மலர்த்தூவி மரியாதை செலுத்தினர் நேதாஜியின் பிறந்ததினத்தை ஓராண்டுக்கு கொண்டாடுவது என மத்திய அரசு முடிவு செய்துள்ளது தைரியத்திற்கான தினமாகவும் இந்நாள் கடைப்பிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது

நரேந்திரமோடி கலந்துகொண்டு உரையாற்ற உள்ளார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தொடர்பான நிரந்தர புகைப்படக் கண்காட்சியையும் அவர் திறந்து கை்கிறார் அண்ணாரது நினைவாக நாணயம் மற்றும் அஞ்சல் தலையையும் பிரதமர் வெளியிடுகிறார் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் வாழ்க்கை வரலாற்றை குறிக்கும் கலாச்சார நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது

இந்நாளையொட்டி மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா விடுத்துள்ள செய்தியில் நேதாஜியின் வாழ்க்கை வரலாற்றை சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கற்பிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நேதாஜி பிறந்த இடமான ஒடிசா மாநிலம் கட்டாக்கில் உள்ள அண்ணாரது அருங்காட்சியகத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன மத்திய அமைச்சா் திரு தா்மேந்திர பிரதான் அம்மாநில முதலமைச்சா் திரு நவீன்பட்நாயக் உட்பட பலர் இந்த நிகழ்ச்சியில் பஙகேற்கின்றனர் ஒரே பாரதம் உன்னத பாரதம் இயக்கத்தின்கீழ் கலைநிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்ட்டுள்ளது கோவாவில் நடைபெற்று வரும் சுள்வதேச திரைப்பட விழாவில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோசுக்கு இன்று புகழஞ்சலி செலுத்தப்படுகிறது

ஜெயக்குமார் உள்ளிட்ட மாநில அமைச்சர்கள் மலர்த்தூவி மரியாதை செலுத்தினர்

மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் நேதாஜியின் வாழ்க்கை நாட்டு மக்கள் அனைவருக்கும் உந்து சக்தியாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் சிவசாஹரில் ஒரு லட்சத்து ஆறாயிரம் நிலப்பட்டாக்களை பயனாளிகளுக்கு வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார்

அஸ்ஸாமின் வளர்ச்சிக்காக அம்மாநில அரசு ஒய்வின்றி பணியாற்றி வருவதாகவும் பிரதமர் கூறினார் இந்த பட்டாக்கள் வழங்கப்படுவதன் மூலம் அம்மாநில மக்களின் நீண்டநாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அஸ்ஸாம் மக்களின் நிலஉரிமையை பாதுகாக்கும் வகையில் அம்மாநில அரசு வகுத்துள்ள புதிய நிலக்கொள்கையின் மூலம் இப்பட்டாக்கள் வழங்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் இதன் மூலம் உள்ளூர் மக்களின் நில உரிமை நிலை நாட்டப்பட்டு உள்ளதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் மூன்றாம் பாலினத்தவரின் உரிமைகளை உறுதி செய்ய தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் மாநில அரசின் தலைமைச் செயலாளா்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது மூன்றாம் பாலினத்தவர்களின் பாதுகாப்பிற்கு என சிறப்புப்பிரிவு ஒன்றை ஏற்படுத்துமாறும் அக்கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது

இதற்கிடையே தமிழகத்தில் இந்த நோய்த்தொற்றுக்கான தடுப்பு மருந்தை எடுத்துக்கொண்ட மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர்

விஜயபாஸ்கர் தமக்கு எந்தவிதமான பக்கவிளைவுகளும் ஏற்படவில்லை என்று கூறியுள்ளார் எவ்வித தயக்கமும் இன்றி இந்த தடுப்புப் மருந்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அமைச்சா் வேண்டுகோள் விடுத்துள்ளாா் மத்திய மீன்வளத்துறை அமைச்சள் திரு

மீனவர்கள் கடல்பாசி வளர்ப்போர் மீன் வள்ப்போர் உள்ளிட்டோரிடம் மத்திய அமைச்சர் கலந்துரையாடினார் சிறுபான்மையின மக்களை பாதுகாக்கும் அரணாக அஇஅதிமுக அரசு திகழ்கிறது என்று அக்கட்சியின் இணை ஒருங்கிணைப்பாளரும் முதலமைச்ருமான திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று கோவையில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினாா் இஸ்லாமியர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் மக்களின் எண்ணங்களை பூர்த்தி செய்யும் வகையில் அஇஅதிமுக அரசு செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் இருப்பினும் திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் தமது அரசுக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டுக்களை தெரிவித்து வருவதாகவும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த மத்திய மாநில அரசுகள் தவறிவிட்டதாக திமுக தலைவர் திரு

க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் திருவள்ளூர் மாவட்டம் அம்மையார்குப்பத்தில் அக்கட்சியின் சார்பில் நடைபெற்ற மக்கள் கிராமசபை கூட்டத்தில் கலந்துகொண்டு அவர் பேசினார் திமுக ஆட்சிக்காலத்தில் இருந்ததைவிட தற்போது பலமடங்கு விலைவாசி உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதன் காரணமாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் நான்காயிரம் முதல் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கூடுதல் செலவினங்கள் ஏற்பட்டிருப்பதாக அவர் கூறினார் நிலைமை இவ்வாறு இருக்க மக்கள் வரிப்பணத்தை விளம்பரத்திற்காக அதிமுக அரசுபயன்படுத்துவதாகவும் திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார் வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி கூறியுள்ளார் இன்று கோவையில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கி அவர் பேசினார் தமிழகத்தின் வளா்ச்சியில் மத்திய அரசுக்கு அக்கறை இல்லை என்றும் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் தமிழக சுட்டப்பேரவை தேர்தலில் தனித்து போட்டியிட காங்கிரஸ் தயாரா என பி ஜேபி மாநிலத் தலைவர் திரு

முருகன் கேள்வி எழுப்பி உள்ளார் இன்று சென்னையில் செய்தியாாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எண்ணற்ற திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளதாக கூறினார் விவசாயிகள் நலனுக்கு தமிழக அரசு உயர் முன்னுரிமை அளித்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக வேளாண்துறை அமைச்சர் திரு

அன்பழகன் கூறியுள்ளார் தருமபுரி மாவட்டம் கெரகோடஅள்ளி தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் சார்பில் மகளிர் சுயஉதவிக் குழுக்களுக்கு சுகடன் உதவிகளை வழங்கி அவர் பேசினார்

அன்பழகன் கூறினார்

இதர பகுதிளில் வறண்ட வானிலையே நிலவுக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வடதமிழகத்தில் அடுத்த இரு தினங்களுக்கு காலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது

இரு அணிகளுக்கும் இடையிலான இரண்டாவது போட்டி நாளை மறுநாள் நடைபெற உள்ளது இதனை தொடர்ந்து அர்ஜென்டினா அணிக்கு எதிராக நான்கு போட்டிகளில் இந்திய மகளிர் அணி பங்கேற்கிறது

எல் கால்பந்து போட்டியில் கேரள அணி இன்று கோவா அணியை எதிர்கொள்கிறது கோவாவில் நடைபெற உள்ள இப்போட்டி இரவு ஏழரை மணிக்கு தொடங்குகிறது